தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோருவதற்கான இயக்கத்தை பிஜேபி தொடங்கியுள்ளது முந்தைய தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

இனி விரிவான செய்கிகள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் குறை கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் லே யில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டு ஹெக்டேர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவுள்ளதாக கூறினார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் விவசாயக் கடன் தள்ளுபடி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கோருவதற்கான ஒரு மாத கால இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித் ஷா புதிய இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் நலன் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்கள் இந்த இயக்கத்தின் போது தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் தெரிவிக்கும் யோசனைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் மக்களின் எண்ணங்கள் இதன்மூலம் இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றார் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி குறைகூறியுள்ளார் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற இடதுசாரிக் கட்சிகளின் பேரனியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டின் வளர்ச்சிக்கான மாற்றுக் கொள்கைகளை வகுக்க இடதுசாரிக் கட்சிகள் பாடுபடும் என்றும் திரு சீதாராம் யெச்சுரி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கையை பின்பற்றி வருவதாக குற்றம் சாட்டினார்

கோவையை அடுத்த ஈச்சனாரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் பெட்ரோலியப் பொருட்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் இருப்பினும் மாநில அரசுகள்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திருமதி நிர்மவா சீதாராமன் கூறினார் மக்களவைத் தேர்தலில் ஒத்தக் கருத்துக்களை கொண்ட கட்சிகளுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று அக்கட்சியிள் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஆகவே எங்களுடைய தலைமையில்தான் கூட்டணி அமையும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் திமுக சார்பில் நடைபெற்ற அமைதிப் பேரணியில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர்

காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் நலத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் அரசு சார்பிலான ஐ ஏ எஸ் பயிற்சி மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் ஐ ஏ எஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியினை ஏழை மாணவர்களுக்கு இந்த மையம் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்பு கண்டறியப்பட்டால் அவை உடனடியாக அகற்றப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காட்டு யானைகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வனத்துறை செயல்பட்டு வருவதாக கூறினார்

ஜோக்பானியிலிருந்து தில்லி சென்று கொண்டிருந்த சிமாஞ்சல் விரைவு ரயில் இன்று அதிகாலை தடம் புரண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

மாவட்டச் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்

எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று தர்மபுரியில் நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவியர் இதில் பங்கேற்றனர்

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு பிளாஸ்டிக் தடை குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களையும் அதிகாரிகள் வழங்கினர்

முதலாவது போட்டி வரும் புதன்கிழமை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது ப்ரோ வாலிபால் லீக் போட்டியில் சென்னை அணி இன்று காலிகட் அணியை எதிர்கொள்கிறது